அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள பங்களாதேஷ் எல்லையில் மின்னணு காண்காணிப்பு வசதிகளை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தொடக்கி வைத்தார் மக்களவை தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு

மோடி திட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள வஸ்த்ரால் என்ற இடத்தில் பிரதமரின் ஷ்ரம்யோகி மான் தன் திட்டத்தை தொடக்கி வைத்தார்

ஏழைகள் அட்டைகளையும் அவர் மற்றும் தொழிலாளர்களுக்கு குறைந்த செலவில் மருத்துவ வசதிகள் மற்றும் காப்பீட்டு வசதிகள் கிடைப்பதை அரசு உறுதிப்படுத்தி இருப்பதாக நிகழ்ச்சியில் பேசுகையில் பிரதமர் தெரிவித்தார் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் அதிகாரப் பங்கேற்பை மேம்படுத்த அரசு உறுதிப் பூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் முன்னதாக காந்திநகர் மாவட்டத்தின் அதலாஜ் பகுதியில் உள்ள அன்னபூர்ணா தாம் ஆலயத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிரதமர் பேசுகையில் முப்படையினர் நாட்டின் பாதுகாப்பையும் விவசாயிகள் மக்களின் உணவுப் பாதுகாப்பையும் சிறந்த முறையில் நிர்வகித்து வருவதாக கூறினார் மத கலாச்சார மற்றும் சமூக அமைப்புகள் சுற்றுச்சுழலை பராமரிப்பதிலும் சமூக மாற்றங்களைக் கொண்டு வருவதிலும் முக்கிய பங்காற்ற முடியும் என்று அவர் தெரிவித்தார் அன்னபூர்ணா தாம் ஆலய நிர்வாகத்தினர் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக மரக்கன்றுகளை வழங்கலாம் என்றும் அவர் ஆலோசனை வெளியிட்டார் நிர்மலா தமிழகத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான பிரதமரின் ஷ்ரம்யோகி மான் தன் யோஜனா திட்டத்தை பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தொடக்கி வைத்தார் சென்னையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு அவர் பதில் அளிக்கையில் பாலாகோட் வான்வழி தாக்குதலில் சிவிலியன்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்பதால் இது ராணுவ நடவடிக்கை அல்ல என்றார் இந்நடவடிக்கை குறித்து வெளியுறவுச் செயலர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்பது குறித்து எண் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் அரசின் நிலைப்பாடும் இதுவேதான் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார்

இவர்கள் இஸ்புல் முஜாகிதின் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இப்பகுதியில் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கிடையே சோபியான் மாவட்டத்தின் நார்வாவ் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கலாம் என தகவல் கிடைத்ததத் தொடர்ந்து கூட்டுப் பாதுகாப்பு படையினர் இன்று அப்பகுதியையும் சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் மோடி சென்னை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை சென்னை வருகிறார் வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் நாளை பிற்பகல் நடைபெற உள்ள மத்திய அரசின் திட்ட தொடக்க விழாவிலும் அதைத் தொடர்ந்து அஇஅதிமுக கூட்டணியின் தேர்தல் பொதுக் கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்வார் இப்பொதுக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டவர்களும் பங்கேற்க உள்ளனர்

இதுஅல்லாது சென்னை அடையாறு எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலையையும் காணொலி காட்சி மூலம் பிரதமர் திறந்து வைக்கிறார்

மனிதநேய மக்கள் கட்சியும் கூட்டணிக்காக திமுக வை அணுகியபோதிலும் தொகுதி பற்றாக்குறை காரணமாக திமுக கூட்டணியை ஆதரிக்க தாங்கள் அவர்களை கேட்டுக் கொண்டுள்ளதாக திரு ஸ்டாலின் கூறினார்

மருத்துவக் கல்லூரி புதுவையில் உள்ள தனியார் மருத்துவ கல்லூரி ஒன்றின் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் பக்கத்தில் உள்ள பாசன கால்வாய் ஒன்றுக்குள் விடப்படுவதாக புகார்கள் பெறப்பட்டதைத் தொடர்ந்து மாநில மாசுக்கட்டுப்பாட்டுக் குழு இதுகுறித்து ஆய்வு மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட கல்லூரிக்கான மின் இணைப்பை துண்டிக்க உத்தரவிட்டுள்ளது கல்லூரியின் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை உரிய முறையில் செயல்படவில்லை என ஆய்வில் தெரியவந்ததைத் தொடர்ந்து இதை சரிபடுத்த பலமுறை அறிவுறுத்திய பின்னரும் கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின்படி மின் இணைப்பை துண்டிக்க மின்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டதாக மாநில மாசுக்கட்டுப்பாட்டுக் குழு செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் செயல்பாடுகளுக்கு இது பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிப்மர் ஜிப்மர் பயிற்சி மருத்துவர்கள் பணியின் போது தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி இன்று ஜிப்மர் அவசர சிகிச்சைப் பிரிவு அருகே ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் சக மருத்துவர் ஒருவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள பாலியல் வழக்கை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை விடுத்தனர்

மோட்டார் சைக்கிளில் வந்த அந்த நபரை போலீசார் இடைமறித்து விசாரித்த போது அவர் ஓட்டி வந்தது திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் என்பது தெரியவந்தது தன்னிடம் இருந்த லேப் டாப் மற்றும் செல்போன்களும் திருடப்பட்டவை தான் என்பதை அந்த நபர் ஒப்புக் கொண்டதை தொடர்ந்து போலீசார் கைது நடவடிக்கை மேற்கொண்டனர்